போடப்பட்டுள்ளதாகமத்திய அரசுதெரிவித்துள்ளது

காற்றழுத்ததாழ்வுப்பகுதியாகமாறவாய்ப்புள்ளதாகசென்னைவானிலைஆய்வுமையம் தெரிவித்துள்ளது இனிவிரிவானசெய்திகள் தமிழகசட்டப்பேரவைதேர்தல் வாக்குப்பதிவுக்கானஅனைத்துஏற்பாடுகளும் முழுவீச்சில் நடைபெற்றுவருவதாகமாநிலதலைமைதேர்தல் அதிகாரிதிருசத்தியபிரதாசாகுதெரிவித்துள்ளார் சென்னையில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் இதற்கானபணிகளில் அலுவலர்கள் ஈடுபட்டுள்ளதாககூறினார்

தமிழகசட்டப்பேரவைதேர்தலுக்கானபிரச்சாரம் நிறைவடைய இன்னும் ஒருவாரம் மட்டுமேஉள்ளநிலையில் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்களின் பிரச்சாரம் தீவிரம் அடைந்துள்ளது சென்னையின் பல்வேறுதொகுதிகளில் அஇஅதிமுகமற்றம் கூட்டணிக் கட்சிவேட்பாளர்களுக்குஆதரவு கோரி அஇஅதிமுக இணைஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமானதிரு எடப்பாடிபழனிசாமிபிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார் சென்னையில் தமது ஆட்சிக்காலத்தில் சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் துரத்திற்குமழைநீர் வடிகால் அமைக்கப்பட்டதாகஅவர் கூறினார் கோவிட் பெருந்தொற்றுகாலத்தில் இந்தியாவிற்குவழிகாட்டும் மாநிலமாகதமிழகம் இருந்ததாகவும் மக்களின் உயிரைகாப்பாற்றுவதேமுதன்மையானகடமைஎனதமதுஅரசுசெயல்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார்

திமுகமற்றும் அதன் கூட்டணிக்கட்சிவேட்பாளர்களுக்குஆதரவு கோரிவேலுர் திருப்பத்தூர் உள்ளிட்டமாவட்டங்களில் திமுகதலைவர் திரு

க ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார் ஜோலார்பேட்டையில் பிரச்னரத்தில் பேசியஅவர் திருப்பத்தூரில் அரசுமருத்துவக்கல்லூரியும் மாம்பழக்கூழ் தொழிற்சாலையும் அமைக்கப்படும் என்றார் மேலும் பல்வேறபகுதிகளில் தொழிற்பேட்டைகள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் திமுகஆட்சிக்குவந்தால் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்குவேலைவாய்ப்பில் அதிகமுக்கியத்தும் அளிக்கப்படும் திரு ஸ்டாலின் கூறினார்

திண்டுக்கல்லில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டஅமமகபொதுச் செயலாளர் திரு

திருவண்ணாமலைமாவட்டத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டநாம் தமிழர் கட்சியின் தலைமைகுருங்கிணைப்பாளர் திரு சீமான் மாநிலத்தில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளநீர்நிலைகளைமீட்டு நீர்வளத்தைபெருக்கவும் புதியஅனைகள் கட்டவும் பாடுபடுவோம் என்றதெரிவித்தார்

சட்டப்பேரவைத்தேர்தல் தொடர்பாகமாவட்டவாரியாகளமதுசெய்தியாளர்கள் வழங்கும் தேர்தல் களம் பகுதியில் இன்று இடம்பெறுவதுதிருவள்ளுர் மாவட்டம்

புவியரசன் தெரிவித்துள்ளாா்

ஈரோடுமாவட்டம் கோபிச்செட்டப்பாளையம் சட்டமன்றதொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்கள் மற்றும் சின்னங்களைமின்னுவாக்குப்பதிவு இயந்திரத்தில் பொருத்தும் பணிதொடங்கியுள்ளது

மெகராஜ் ஆய்வு செய்தாா்